சத்திஷ்கர் சுட்டப்பேரவைமுதல்கட்டதோ்தலுக்கானவேட்புமனுக்கள்

சமாதானவிருதைதென்கொரியாஅறிவித்துள்ளது

ஆசியசாம்பியன் கோப்பைக்கானஹாக்கிப் போட்டியின் சுற்றில் இந்திய

இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் நாடெங்கிலும் உள்ளதகவல் தொழில்நுட்ப மின்னணுஉற்பத்தியாளர்கள் மற்றும் முக்கியதொழில் துறைதலைவர்களுடன் கலந்துரையாடுகிறார்

இவர்களிடையேபிரதமர் உரைநிகழ்த்தஉள்ளார் இந்தநிகழ்ச்சியின்போதுபிரதமர் மக்களுக்காகநான் என்றுபொருள்படும் மைநஹிஹும் என்றசெயலியைதொடங்கிவைக்கிறார் தொழில்நுட்பத்தைசமுதாயத்தின் நலனுக்குபயன்படுத்துவதற்கு இந்தசெயலிஉதவும் கமுதாயமேம்பாட்டில் அக்கறையுள்ளவர்கள் இதன்மூலம் தங்கள் பங்களிப்பைசெலுத்துவார்கள் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

வேட்புமனுக்கள் மீதானபரிசீலனை இன்றுநடைபெறுகிறது

சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதெலங்கானாமாநிலத்தில் தலைமைதேர்தல் ஆணையர் திரு ஒ பிராவத் சுட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்தும் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்தும் மாவட்டவாரியாகஆய்வு செய்தாா்

எந்தவிதசாா்பு தன்மையுமின்றிநடுநிலையுடன் பணியாற்றுமாறுஅவா் அறிவுறுத்தினாா்

பார்வைதிறனற்றவர்களுக்குப்ரெய்லிமுறையிலானவாக்குச்சீட்டுகள் வழங்கப்படவேண்டுமென்றுமாநிலதேர்தல் அதிகாரிகளுக்குஅறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல் இதரமாற்றுத்திறநாளிகளுக்குசக்கரநாற்காலியுடன் சாய்வுதளம் அமைத்துக் கொடுக்கும்படியும் அந்தஉத்தரவில் கூறப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்குஒவ்வொருவாக்குச்சாவடிகளிலும் வாகனவசதிசெய்துதரப்படவேண்டுமென்றும் வாக்குப்பதிவு தினத்தன்றுபொதுப்போக்குவரத்துவாகனங்களில் சென்றுவர இலவசபாஸ் வழங்க வேண்டுமென்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது

சர்வதேசபொருளாதாரவளர்ச்சிக்கும் ஒத்துழைப்புக்கும் இந்தியாவின் மனிதவளமேம்பாட்டுக்கும் அவர் ஆற்றியஅரும்பணியை அங்கீகரித்துஇந்தவிருதுவழங்கப்படுவதாகதென்கொரியவிருதுவழங்கும் குழு அறிவித்துள்ளது

ஊழல் ஒழிப்பு பணமதிப்பிழப்பு போன்றநடவடிக்கைகள் மூலம் தூய்மையானநிா்வாகத்தைஅவா் வழங்கியுள்ளார் என்றும் அதுகூறியுள்ளது இந்தவிருதைபிரதமா் திருநரேந்திரமோடிஏற்றுக் கொண்டுள்ளாா் அவருக்குவசதியானநேரத்தில் சென்று இந்தவிருதைபெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த குழு அறிவித்துள்ளது இந்தவிருதைபெரும் நான்காவதுதலைவர் திருமோடிஎன்பதுகுறிப்பிடத்தக்கது

இரு நாடுகளின் பரஸ்டரஉறவைமக்களின் நலனுக்குஏற்பமேம்படுத்துவதுஎன்று இருவரும் இசைவு தெரிவித்ததாகளமிரேட்ஸ் செய்திநிறுவனம் தெரிவித்துள்ளது

வரிவீதங்களைகுறைப்பதில் அரகஉறுதியுடன் இருப்பதாகமத்தியநேரடிவரிகள் வாரியத்தின் தலைவர் திருசுஷில் சந்திராதெரிவித்துள்ளார்

வரிசெலுத்துவோர் நலனில் அரசுமுக்கியகவனம் செலுத்தும் என்றும் அதேசமயம் வரிஏய்ப்பு செய்வோர் மீதுகடுமையானநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

கஷ்மீாதலைநகர் ஸ்ரீநகர் நவ்ஹாம் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே இன்றுநடந்தமோதலில் பயங்கரவாதிகள் இருவா ்கொல்லப்பட்டனர் இந்தபகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவி இருப்பதாகவந்ததகவலைஅடுத்து அங்குபடைவீரர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது அவர்களைநோக்கிபயங்கரவாதிகள் சுட்டதால் இந்தமோதல் ஏற்பட்டது தேடுதல் நடவடிக்கைமுடிந்துவிட்டதுஎன்றும் கொல்லப்பட்டபயங்கரவாதிகள் யார் என்பதைஅறியும் முயற்சிநடைபெறுவதாகவும் மாநிலகாவல்துறைதலைமை இயக்குநர் திருதில்பக் சிங் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மேற்குப் பகுதியில் ஆப்கன் எல்லையில் பயங்கரவாதிகளைகட்டுப்படுத்தகண்டிப்பானநடவடிக்கைஎடுக்கத் தவறினால் பாகிஸ்தானேஅதற்குப் பொறுப்பு என்றுஅமெரிக்காஎச்சரித்துள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்கவெளியறவு அமைச்சர் திருமைக் பாய்பியோ இதைத் தெரிவித்தார் இம்ரான்கான் பாகிஸ்தான் பிரதமராகபொறுப்பேற்றபின் கடந்தமாதம் இஸ்லாமாபாத் திரு சென்றபோதுபாகிஸ்தான் தலைவர்களிடம் இதனைத் தெரிவித்துவிட்டதாகவும் திருபாம்பியோகூறினார்

ஆதிகவிமகரிஷிவால்மீகிபிறந்தநாளான இன்றுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் நாட்டுமக்களுக்குவாழ்த்துத் தெரிவித்துள்ளார் மகரிஷிவால்மீகியின் வாழ்க்கைநல்லபோதனைகளைத் தரும் முன்னுதாரணம் என்றும் அவர் படைத்தராமாயணம் மக்களுக்குஎன்றும் உந்துசக்தியாகவிளங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பிரதமர் திருநரேந்திரமோடிடிவிட்டரில் வெளியிட்டுள்ளவாழ்த்துசெய்தியில் மகரிஷிவால்மீகியின் கமுகநல்லிணக்கக் கொள்கையைமக்கள் பின்பற்றவேண்டும் என்றுகூறியிருக்கிறார் பல புதியதொழில் தொடங்குவதற்குஉத்வேகம் அளிக்கும் பிரதமரின் முத்ரா வங்கிகடன் திட்டம் கிருஷ்ணகிரிமாவட்டத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது

ஏற்கனவே மூன்றுபோட்டிகளில் வென்று ஒருபோட்டியைசமன் செய்ததன் மூலம் இந்தியாஅரை இறுதிப் போட்டிக்குதகுதிபெற்றுவிட்டது மொத்தத்தில் இந்தியாவும் மலேசியாவும் தவாபத்து புள்ளிகள் வீதம் பெற்றுள்ளபோதிலும் இந்தியாமுதலிடத்தில் உள்ளது